இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தென்னாப்பிரிக்காவிலுள்ள ஜோகன்னஸ்பர்க்கில் இன்று நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் நான்காவது தொழில் புரட்சியில் பிரிக்ஸ் நாடுகளின் வளர்ச்சி மற்றும் செழிப்பு என்ற தலைப்பில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது பிரேசில் ரஷ்பா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் இம்மாநாட்டில் சா்வதேச விவகாரம் அமைதி மற்றும் பாதுகாப்பு சா்வதேச நிர்வாகம் மற்றும் வா்த்தகம் குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

இந்த மாநாட்டிற்கு இடையே திரு மோடி மற்ற நான்கு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுக்களை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

சத்தீஷ்கர் மாநிலத்திற்கு இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் அங்கு ஜெக்தாவ்பூரில் கட்டப்பட்டுள்ள மருத்துவக் கல்லுாரி மருத்துவமனையை இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்

ஆசிரமத்தில் தங்கியிருந்த மலைவாழ் குழந்தைகளை சந்தித்து அவர்களுடைய எதிர்கால நோக்கங்களை அடையும் வகையில் செயல்படுமாறு ஆலோசனை வழங்கினார் உள்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத் சிங் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார்

இம்மாநாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்கவுள்ளன் புலனாய்வு இணையதள குற்றம் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இம்மாநாடு நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வெள்ளம் மற்றும் வறட்சியால் பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளது இது குறித்து நேற்று மக்களவையில் நடைபெற்ற விவாத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை இணையமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நிவாரண நிதி வழங்கப்படுவதில் மாநிலத்திற்கு இடையே பாகுபாடு காட்டப்படுவதில்லை என்று கூறினார் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவிற்கு அமைச்சர்கள் நிலையிலான குழு சென்று தற்போதயை நிலை குறித்து ஆய்வு செய்யும் என்று தெரிவித்தாா் பிள்ளா் குழு அளிக்கும் அறிக்கையை அடுத்து தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று கூறினார்

முதல் நாள் நிகழ்ச்சியாக நேற்று முன்தினம் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் கார்கிலில் உள்ள போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது இரண்டாம் நாளான நேற்று போரில் பங்கேற்ற வீரர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் கடைசி இன்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது

வேலுமணி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார்

இதுபற்றிய கோரிக்கைக்கு ஊரக வளர்ச்சித் துறை அளித்த பதிவில் தமிழ்நாட்டில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்திய பின்புதான் இந்த தொகை வெளியிடப்படும் என்று குறிப்பிடப்பட்டதை கட்டிக்காட்டிய அமைச்சர் திரு வேலுமணி தமிழக உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பான நீதிமன்ற வழக்கு விவகாரத்தை விரிவாக எடுத்துக் தள்ளிவைக்கப்பட்டிருப்பதாக அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார்

மத்திய ஊரக மேம்பாடு பஞ்சாயத்ராஜ் அமைச்சர் திரு நரேந்திசிய் தோமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த கோரிக்கையை அவர் விடுத்துள்ளார்

இதற்கிடையே இன்று காலை செய்தியாளர்களிம் பேசிய பாகிஸ்தான் தலைமை தேர்தல் ஆணையர் திரு சன்தார் ரஸாக்கான் இத் தேர்தல் நியாயமாக நடைபெற்றதாக கூறினார் மேலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே தேர்தலின் முடிவுகளை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுடன் நான்கு மாகாண சுட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது

அந்நாட்டின் ஸ்வைதா மாகாணத்தில் அரசு பகுதிகளை குறி வைத்து இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சிரியாவுக்கான மனித உரிமை அமைப்பு தலைவர் திரு ரமி அப்தல் ரகுமான் தெரிவித்துள்ளார்

இத்தாக்குதலுக்கு சிரியாவுக்கான ஐ

இத்தாக்குதல் மூலம் சிரியா பகுதிகளில் இருந்து ஐ எஸ் தீவிரவாதிகளை ஒழிப்பதற்கு சா்வதேச சமூதாயம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது செவ்வாய் கிரகத்தில் நிலத்தடி ஏரி ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது அமெரிக்க அறிவியல் பத்திரிகையில் பணிபுரியும் இத்தாலி ஆராய்ச்சியாளர் இத்தகவலை வெளியிட்டுள்ளார்

லண்டனில் நடைபெற்று வரும் உலக கோப்பை மகளிர் ஹாக்கிப்போட்டியில் இந்தியா இன்று அயர்லாந்தை எதிர்கொள்கிறது

இப்போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பு பிரகாசமாகும்